பூங்காவிற்குமுதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுஅடிக்கல் நாட்டினார் தென்மேற்குபருவமழைகேரளாவில் தொடங்கியது அரபிக்கடலில் புதியபுயல் உருவாகியுள்ளது

அரபூஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரியககாதாரதிட்டம் என்றும் அவர் தெரிவித்தார்

ரியாத்திலிருந்துலக்னோவிற்கும் மற்றொன்றுடாமனில் இருந்துகயாவுக்கு தில்லிவழியாக இயக்கப்படஉள்ளது

உலகபால் தினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

வெங்கப்யாநாயுடு மக்களுக்குவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளாா் பால் உலகளாவியஉணவு என்பதை அங்கீகரிக்கும் வகையில் பால் பண்ணைதுறையினா் இந்நாளைகொண்டாடுவதாகடுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் உலகில் அதிகமாளபால் உற்பத்திசெய்யும் நாடு இந்தியாஎன்றும் நமதுகிராமப்புற பொருளாதாரத்தில் பால் உற்பத்திமுக்கியபங்குவகிப்பதாகஅவர் தெரிவித்துள்ளார்

இதற்காகபாடுபடும் விவசாயிகள் குறிப்பாகபெண்களுக்கு இந்நாளில் தாம் பாராட்டுதல்களைதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

அங்கிருந்துஏராளமானவெடிமருந்துகளையும் கைப்பற்றினர் அடா்ந்தவளப்பகுதியில் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாககிடைத்ததகவலைஅடுத்து அந்தபகுதியைபாதுகாப்புப் படையின் சுற்றிவளைத்துதேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இந்தமறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டதாகமாநிலகாவல் துறையின் செய்தித் தொடர்பாளர் கூறினார் ரகதப்பாக்கிதோட்டாக்கள் ஏ

தொழில்துறைசார்ந்தபல்வேறுதிட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார்

இரண்டுஆண்டுகளுக்குள் இந்தடைப்டல் பூங்காகட்டி முடிக்கப்பட்டுசெயல்பாட்டுக்குகொண்டுவரப்படும் என்று அரசுகூறியுள்ளது

தமிழகத்தில் ஐந்தாம் கட்டஊரடங்கு புதியதளா்வுகளுடன் செயல்பாட்டுக்குவந்துள்ளது

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டுமாவட்டங்கள் நீங்கலாக இதரபகுதிகளில் பேருந்தபோக்குவரத்து இன்றுகாலைதொடங்கியது எட்டுமண்டலங்களாகபிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பேருந்துபோக்குவரத்துநடைபெறுகிறது

அங்கீகரிக்கப்பட்டதடங்களில் தனியார் பேருந்துகளும் இயக்கஅனுமதிக்கப்பட்டுள்ளது மண்டலத்திற்குள் பயணிக்கும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிமாநிலங்களிலிருந்துவரும் வாகனங்களுக்குபழையநடைமுறையேதொடர்கிறது

இருப்பினும் இந்தகடைகள் குளிர்சாதனஎந்திரங்களை இயக்கக்கூடாது ஒரேநேரத்தில் ஐந்துவாடிக்கையாளர்கள் மட்டுமேகடைக்குள் வருவதைஉறுதிசெய்யவேண்டும் போன்றகட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன

தமிழகத்திற்குள் நான்குவழித்தடங்களில் எட்டுசிறப்பு ரயில்கள் இன்றுமுதல் இயக்கப்படுகின்றன

இடையேயும் இந்தசிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன

இது நாளைமறுநாள் மும்பைஅருகேகரையைகடக்கலாம் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவரும் வியாழக்கிழமையில் இருந்துமகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் பலத்தமழைபெய்யும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாக இந்தியவானிலைஆய்வுமையம் கூறியுள்ளது